நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திருநரேந்திரமோடி கூறியுள்ளார்

விதிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது நாளை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த பின்னர் பட்ஜெட் தாக்கல் தேதி அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் திருவி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் வீட்டுவசதி துறையில் இடைத்தரகர்கள் மற்றும் முறைகேடுகளை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தினால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் இத்திட்டத்திற்கான கட்டுமானப் பணிகளை புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தரமான வீடுகளை கட்டுவதில் திறன்மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் ஏற்கனவே உத்வாலா மற்றும் முத்ரா திட்ட பயனாளிகளுடன் நமோ ஆப் மூலம் பிரதமர் கலந்துரையாடியதும் குறிப்பிடத்தக்கது பிளாஸ்டிக் மாசுபாட்டை முறியடிப்போம் என்ற மையக்கருத்து அடிப்படையில் இன்று புதுடெல்லியில் நடைபெறும் உலக சுற்றுச்தழல் தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார் உலக நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் ஐநா பிரதிநிதிகள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் இவ்விழாவில் பங்கேற்கிறார்கள் உலக அளவிலான கற்றுச்சூழல் தினவிழாவை கொண்டாடும் வாய்ப்பு இம்முறை இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதில் இந்தியா முன்னின்று ஆற்றிவரும் பணிகளுக்கு கிடைத்த அங்கிகாரம் இது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அண்மையில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியிருந்தார் இந்திய ராணுவம் எதிரிகளின் முகாந்திரமற்ற தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து எல்லைகளை பாதுகாக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

பா இஸ்தான் உடனான பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரை தீவிரவாதமும் பேச்சுவார்த்தைகளும் ஒரே சமயத்தில் நடக்க இயலாது என்று பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் இந்தியாவின் இந்த நிலைபாட்டை வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா கவராத் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த பாதுகாப்பு அமைச்சர் ரபேல் ரக போர் விமானங்களை வாங்குவதில் ஒரு பைசா கூட ஊழல் நடக்கவில்லை என்றார் இந்திய ராணுவத்தில் தற்போது ஆயுதப் பற்றாக்குறையோ நிதிப் பற்றாக்குறையோ கிடையாது என்று அவர் மேலும் கூறினார் மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மின்துறையை முற்றிலுமாக புத்தாக்கம் செய்திருப்பதாகவும் அனைத்து கிராமங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதே அரசின் முக்கிய முன்னுரிமை என்றும் மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் திருஆர்கேசிங் கூறியுள்ளார்

இத்துறையை ஊக்குவிக்க புதுப்பிக்கவல்ல எரிசக்தி மேலாண்மை மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

ஆயினும் பால் தயிர் வெண்ணெய் மற்றும் மருத்துவ பொருட்களுக்கான உறைகளுக்கு மட்டும் இந்த தடையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக துணிப் பைகள் காகித உறைகள் போன்ற மட்கும் பொருட்களை பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனைக்கு பின்னர் பிரதிபா வின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது

கடந்த ஆண்டு அனிதா இந்த ஆண்டு பிரதிபா வை நீட் தேர்வால் நாம் இழந்திருக்கிறோம் என்று திழுக செயல் தலைவர் திருமுகஸ்டாலின் இன்று தமிழக சட்டமன்றத்தில் கூறினார் தவறான கேள்வித்தாள் காரணமாகவே தமிழக மாணவர்கள் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியவில்லை என்று கூறிய அவர் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு முழு விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்

அவையின் இன்றைய அலுவல்கள் முடிந்த பின்னர் அப்போது அவையை நடத்திக் கொண்டிருந்த துணை சபாநாயகர் திருகிவக்கொழுந்து ஒத்திவைப்பை அறிவித்தார் ஒத்திவைப்பிற்கான காரணங்களை அவர் தெரிவிக்கவில்லை என்றாலும் நடப்பு நிதியாண்டிற்கான புதுவை அரசின் வரைவு பட்ஜெட்டிற்கு மத்திய அரசின் காலதாமதங்களே இதற்கு காரணம் என அறியப்படுகிறது புதுவை சட்டமன்றத்தில் நேற்றும் இன்றும் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் திர்மானம் மீதான விவாதங்கள் இடம்பெற்றன நடப்பு நிதியாண்டிற்கான புதுவை அரசின் வரைவு பட்ஜெட் மத்திய நிதியமைச்சகத்தின் ஒப்புதலை தொடர்ந்து தற்போது உள்துறை அமைச்சகத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் நாளை புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை தாம் சந்தித்து பட்ஜெட்டுக்கு அனுமதி பெற்ற பின்னர் சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை செய்வதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தாக்கல் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தேதி அறிவிக்கப்படுவதில் தாமதம் ஏன் என்று இன்று சட்டமன்றத்தில் அஇஅதிழக குழுவின் தலைவர் திருஅன்பழகன் வினவிய போது அவர் இவ்வாறு விளக்கம் அளித்தார்

மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட போதிலும்

ராத்நிவாசில் நிலுவையில் இருந்தது ஏன் என திருஅன்பழகன் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் வினவினர் சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய பின்னரும் பட்ஜெட் தாக்கலுக்கு மத்திய அரசின் அனுமதி கிடைக்காதது இதுவே முதல்முறை என்றும் உயர்பதவியில் உள்ள சிலர் சட்டமன்றத்தின் மாண்பை குலைக்கும் விதத்தில் செயல்படுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் இவர்கள் கூறினர் இதனால் ஜனநாயகத்திற்கே வெட்கக்கேடு என்று திழுக சட்டமன்றக்குழவின் தலைவர் திரு ஆர் சிவா குற்றம் சாட்டினார் புதுவையில் மணல் ஏற்றி வரும் வண்டிகள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என இன்று சட்டமன்றத்தில் கட்சி வித்தியாசமின்றி பல்வேறு உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் திமுக உறுப்பினர் திருஆர் சிவா அவையில் இப்பிரச்சனையை எழுப்பி பேசுகையில் மணல் வண்டிகளை பறிமுதல் செய்ய அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தது யார் என்றே புரியவில்லை என்றார் மணல் வண்டிகள் பறிமுதல் செய்யப்படுவதால் புதுவையில் கட்டுமானப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசுத் திட்டத்தின் கீழ் கழிவறை கட்டும் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றும் அமைச்சர் திருகமலக்கண்ணன் சுட்டிக்காட்டினார் புதுவையில் இருந்து மணலை கொள்ளையடித்து செல்பவர்கள் மீது வழக்கு போடலாமே தவிர வெளிமாநிலத்தில் இருந்து புதுவைக்கு மணல் கொண்டு வருபவர்களை பிடிக்க கூடாது என்று அஇஅதிமுகவை சேர்ந்த திருஅன்பழகன் கூறினார் பிரச்சனைக்கு நிரந்தர திர்வு காண வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்களும் வலியுறுத்தியதை தொடர்ந்து முதலமைச்சர் திருவி நாராயணசாமி பதில் அளிக்கையில் அரசியல் சாசனத்தை மீறிய அதிகாரத்துடன் செயல்படுவோர் சமூக ஊடகங்கள் மூலம் வெளியிடும் உத்தரவுகளே பிரச்சனைக்கு காரணம் என்றும் மத்திய அரசும் இதை கண்டு கொள்வதில்லை என்றும் கூறினார் தற்போது புதுவையில் அரசுக்கு ராயல்டி தொகை செலுத்தி மணல் இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவாதங்களின் போது பேரவைத் தலைவர் திருவைத்திலிங்கம் குறுக்கிட்டு பேசுகையில் மணல் வண்டிகளை பறிமுதல் செய்யும் அதிகாரிகளை சட்டமன்றத்தின் மனுக்கள் குழு அழைத்து விசாரிக்க வேண்டும் என்றார் புதுவையில் போலி ஏடிஎம் அட்டை மோசடியில் குற்றவாளிகள் அனைவரையும் தண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுவை சட்டமன்றத்தில் இதுதொடர்பாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திருஅன்பழகன் கொண்டு வந்த சிறப்புக் குறிப்புக்கு பதில் அளித்த அவர் போலி ஏடிஎம் அட்டை மோசடியை புதுவை போலீசார் தான் வெளிக்கொணர்ந்ததாகவும் இந்த வழக்கில் ஏற்கனவே மூவர் கைது செய்யப்பட்டு தலைமறைவாக உள்ள இருவர் தேடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பத்திரிகையாளர்கள் வலுவான ஆதாரமின்றி இந்த வழக்கை திசை திருப்பும் விதத்தில் செய்தி வெளியிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக உறுப்பினர் திரு அன்பழகன் சிறப்புக் குறிப்பை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் சில பத்திரிகைகள் பிரச்சனைக்கு அரசியல் சாயம் பூசுவதன் மூலம் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க முயலுவதாக குற்றம் சாட்டினார் புதுவையில் மின்துறை ஊழியர்களுக்கு காப்பீட்டுத் திட்டம் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் திருவி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் நேற்று இரவு நெல்லித்தோப்பு தொகுதியில் மின்கம்பத்தில் ஏற்பட்ட கோளாறை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு இருந்த மின்துறை ஊழியர் காளிதாஸ் கிழே விழுந்து இறந்து போனதை இன்று சட்டமன்றத்தில் திழக உறுப்பினர் திருஆர் சிவா கட்டிக்காட்டிய போது முதலமைச்சர் இதை தெரிவித்தார்